மாநாடு டெல்லி அருகே கிரேட்டர் நொய்டா வில் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது போபா லில் படகு விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார் புதுவையில் அனைத்து பேனர்களையும் உடனடியாக அகற்ற முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார் இலவச அரிசி விவகாரத்தில் நிலையான நடவடிக்கை எடுக்கக் கோரி மக்கள் சார்பில் நீதிமன்றத்தை அணுக அஇஅதிமுக தயங்காது என்று அக்கட்சியின் சட்டமன்றக் குழு தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார்

மாநாடு சாதனை அளவிலான பங்கேற்பாளர்களுடன் தங்குதடையின்றி குறையற்ற விதத்தில் நடந்து முடிந்திருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார் இம்மாநாட்டின் கடைசி நாளான இன்றைய தினம் மாலை அறிவிக்கப்படவுள்ள டெல்லி பிரகடனத்தில் நிலம் பாழ் படுவதைத் தடுப்பதில் உலக அளவில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து வலியுறுத்தப்படும் என்றார் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கவும் பல்லுயிர் சூழலை பாதுகாக்கவும் இந்தியா ஏற்கனவே திறம்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக அமைச்சர் தெரிவித்தார் நிலம் என்பது எந்த ஒரு நாட்டிற்கும் முக்கிய சொத்து என்றும் மக்கள் தொகை அதிகரித்து வரும் நாடுகளுக்கு இது அதிகமாகவே பொருந்தும் என்பதால் தரிசு நிலங்களை மீட்டமைக்கும் முயற்சிகளில் இந்திய அதிக உறுதிப்பாடு கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தரிசு நிலங்களை மீட்டமைக்கும் முயற்சிகள் தற்போது தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் சாத்தியமாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மத்தியப் பிரதேச மாநிலம் போபா லில் இன்று படகு கவிழ்ந்ததால் ஏற்பட்ட விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார் கட்லாபுரா காட் பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்து மிகவும் சோகமானது என்றும் உயிர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் இழந்தவர்களின் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மன் கீ பாத் என்ற தலைப்பில் தனது எண்ண ஓட்டங்களை நாட்டு மக்களிடையே மனதின் குரலாக மாதந்தோறும் கடைசி ஞாயிற்று கிழமையன்று உரையாற்றி வருகிறார்

இந்த மாதம் தான் ஆற்ற வேண்டிய உரைக்கு மக்கள் யோசனைகைளை தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார்

ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் தெரிவித்துள்ளார் இன்று புதுடில்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் சித்தா ஆராய்ச்சிப் பிரிவையும் யுனானி மருத்துவ மையத்தையும் தொடக்கிவைத்துப் பேசிய அவர் ஆயுஷ் முறைகள் மூலம் மக்களின் உடல்நலத்தை மேம்படுத்துவதில் அரசு சிறப்பு ஆர்வம் செலுத்தி வருவதாகக் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து புதுடில்லி சப்தர்ஜங் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு புதிய சித்தா மற்றும் யுனானி மருத்துவப்பிரிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வைக்கோல் போன்ற விவசாயக் கழிவுகளில் இருந்து உயிரி இயற்கை எரிவாயு தயாரிப்பதால் மத்தியப்பிரதேச மாநிலம் விதர்பா போன்ற பகுதிகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

இந்த விசாரணை அடுத்த வாரம் நடைபெறும் என நீதிபதிகள் திரு அருண் மிஸ்ரா திரு

யு லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று உத்தரவிட்டது அட்டவணை இனத்தினர் மற்றும் பழங்குடியினர் சட்டம் தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட தீர்ப்பைத் தொடர்ந்து நாடு முழுவதும் அட்டவணை இனத்தினர் மற்றும் பழங்குடியினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது அமலாக்கப் பிரிவினால் பதிவு செய்யப்பட்டுள்ள ஐஎன்எக்ஸ் மீடியா பணச்சலவை வழக்கில் சரணடைய முன்வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரம் தாக்கல் செய்திருந்த மனுவை இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்த வழக்கில் திரு சிதம்பரத்தை கைது செய்யவே தேவை இருப்பதாகவும் தற்போது இதே பிரச்சனை தொடர்பாக சிபிஐ காவலில் உள்ள அவர் சாட்சியங்களை குலைக்க வாய்ப்பில்லை என்பதால் கைது நடவடிக்கை உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் அமலாக்கப் பிரிவு நேற்று நீதிமன்றத்திடம் கூறியிருந்தது

சென்னையில் பேனர் விழுந்து இளம் பெண் பலியான சம்பவத்தைத் தொடர்ந்து புதுவையில் அனைத்து பேனர்களையும் உடனடியாக அகற்ற முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் பல இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பலத்த காற்றுடன் கூடிய மழையினால் இந்த பேனர்கள் விழுந்துவிடக் கூடும் என்பதால் பிறந்தநாள் திருமண விழா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதியின்றி பேனர் வைப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுப்பணித் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் இதுகுறித்து சிந்தித்து தவறு செய்பவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் பேனர் வைத்தவர்கள் தாங்களாகவே அதை அகற்றத் தவறினால் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் பொதுப்பணித் துறை அதிகாரிகள் மூலம் அகற்றப்படும் என்றும் இதற்காகும் செலவு பேனர் வைத்தவர்களிடம் இருந்தே வசூலிக்கப் படுவதுடன் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் அழகைக் குலைத்து வரும் பேனர் கலாச்சாரத்தை ஒழிப்பதில் பொது மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் பேனர் விழுந்து உயிர் இழந்த இளம் பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி மக்களுக்கு இலவச அரிசி வழங்கும் விவகாரத்தில் நிலையான நடவடிக்கை எடுக்கக்கோரி மக்கள் சார்பில் அதிமுக நீதிமன்றத்தை நாட தயங்காது என்று அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு அன்பழகன் கூறினார்

பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் கூட அந்த நிதியை சட்டமன்ற உறுப்பினர்களின் அனுமதி பெறாமல் வேறு திட்டங்களுக்கு திருப்பி விடுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும் சுட்டிக்காட்டினார் பணத்தை வேறு திட்டங்களுக்கு திரும்பும் வேகத்தை புதுச்சேரி மக்களின் நலனிலும் காட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இலவச அரிசி விவகாரத்தில் வேண்டும் என்றே திட்டமிட்டு தேக்க நிலையை உருவாக்குவதாக கூறிய அவர் இந்த விவகாரத்தில் அதிகாரிகளோ அல்லது ஒப்பந்த்தாரர்களோ தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசு தயங்கக்கூடாது என்றும் அவர் கூறினார் இந்த விஷயத்தில் புதுச்சேரி அரசும் துணை நிலை ஆளுனரும் சேர்ந்து புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பதாகவும் கூறினார் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாயில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரையுள்ள பகுதிக்கு கலைஞர் கருணாநிதி சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு அஇஅதிமுக வினர் எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அதிமுக சட்ட மன்ற உறுப்பினர் திரு ஓம் சக்தி சேகர் தலைமையில் சாரம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முன்பு இந்த சாலை டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று அழைக்கப்பட்டதாகவும் அதை மாற்றக்கூடாது என்றும் மீண்டும் பழைய பெயரையே சூட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் ஏனா மில் காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ரச்சனாசிங் இன்று பெருந்தலைவர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு நல்ல தொடுகை கெட்ட தொடுகையை பிரித்தறிவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சி அளித்தார் குழந்தைகள் சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளானால் பீதியடையாமல் சத்தம் போட்டு அண்டை அயலாரின் கவனத்தை ஈர்க்கவேண்டும் என அவர் வலியுறத்தியுள்ளார் ரயில்வே துறையில் பசுமை முன்முயற்சிகளை மேற்கொள்வது ரயில்வே துறைக்கும் தொழில்கள் தொடர்பாக இந்திய கூட்டமைப்பிற்கும இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது ரயில்வே துறையின் சொத்தக்களை பசுமையாக்கவும் ரயில்வே உற்பத்திப் பிரிவுகள் மற்றும் பணிமனைகளில் எரிபொருள் செயல்திறனை அதிகரிக்கவும் பல்வேறு உத்தேசங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம் பெற்றுள்ளன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் புதுடில்லி யில் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் அங்கடி செய்தியாளர்களிடம் பேசுகையில் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் சுத்தம் சுகாதாரத்தைப் பராமரிக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் ரயில்வே துறையின் பசுமை முன்முயற்சிகள் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளில் இந்தியப் பங்களிப்பின் ஒரு பகுதியாக அமையும் என்று ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சமூக ஊடகங்களின் பயணர் கணக்குகளை ஆதாருடன் இணைக்கும் பிரச்சனை குறித்து கூடிய விரைவில் முடிவெடுக்கத் தேவை இருப்பதாக உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது உச்ச நீதிமன்றம்தான் முடிவு எடுக்க வேண்டுமா உயர் நீதிமன்றமே முடிவெடுக்க இயலுமா என்பது தற்போதைய நிலையில் தங்களுக்குத் தெரியாது என்பதால் இப்பிரச்சனை தொடர்பாக சென்னை மும்பை மற்றும் மத்தியப்பிரதேஷ் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி பேஸ்புக் நிர்வாகம் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து மட்டுமே இப்போதைக்கு உச்ச நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்று நீதிபதிகள் திரு தீபக் குப்தா திரு அனிருத்தா போஸ் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று கூறியது

மாநாடு டெல்லி அருகே கிரேட்டர் நொய்டா வில் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது போபா லில் படகு விபத்தில் பல உயிர்கள் பலியாளது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார் புதுவையில் அனைத்து பேனர்களையும் உடனடியாக அகற்ற முதலமைச்சர் திரு

இலவச அரிசி விவகாரத்தில் நிலையான நடவடிக்கை எடுக்கக் கோரி மக்கள் சார்பில் நீதிமன்றத்தை அனுக அஇஅதிமுக தயங்காது என்று அக்கட்சியின் சட்டமன்றக் குழு தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார்